நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார்

போக்குவரத்து விதிகளை மீறவோருக்கு விதிக்கப்படும் அபராதத்தை இணையதளம் மூலம் செலுத்துவதற்கான வசதியை தில்லி மாவட்ட நீதிமன்றம் அறிமுகம் செய்துள்ளது

தீவிரவாதத்திற்கு நிதியளிப்பதை தடுக்கவும் தீவிரவாதத்தை ஒடுக்கவும் அனைத்து நாடுகளும் இணைந்து செயல்படவேண்டியது அவசியம் என இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன

சென்னையில் நடைபெறவுள்ள சா்வதேச மாற்றுதிறனாளிகளுக்கான கால்பந்து ஒலிம்பிக் போட்டிக்காக சிங்கப்பூரிலிருந்து கொண்டுவரப்பட்ட தீபத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ பெற்றுக்கொண்டார்

இதன் வெற்றியை குறிக்கும் வகையிலும் கார்கில் போரில் உயிரிழந்த இந்திய வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் கார்கில் வெற்றி தினம் கடைப்பிடிக்கப்படுகிறது

இந்த இணையதள சேவையை ஒய்வூபெற்ற உச்சநீதிபதி திரு மதன் பி லோகூர் தொடங்கி வைத்தார் இதன் மூலம் அபராதங்களை நீதிமன்றத்திற்கு செல்லாமலே செலுத்த முடியும் நாட்டில் உள்ள மற்ற நீதிமன்றங்களும் இதன் முக்கியத்துவத்தை உணா்ந்து இந்த நடைமுறையை பின்பற்றம் என நம்புவதாக திரு மதன் பி லோகூர் தெரிவித்தார் தில்லி உயர்நீதீமன்ற தலைமை நீதிபதி திரு டி என் பட்டேல் நீதிபதிகள் தில்லி மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமுல்யா பட்நாயக் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர்

உத்தரப்பிரதேசத்தில் பொது குகாதாரத்தை மேம்படுத்த மாநில அரசு முன்னுரிமை அளித்துவருவதாக அந்த மாநில சுகாதாரத்துறை அமைச்சா் திரு சித்தார்த்நாத் சிங் எஸ்சோ கூறியுள்ளார் லக்னோவில் பயிலரங்கு ஒன்றில் கலந்தகொண்டு பேசிய அவர் தொலை மருத்துவம் உள்ளிட்ட சேவைகளை திறம்பட வழங்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஒருசில மாவட்டங்களில் நவீன சேவைகளை வழங்குவதில் சவால்கள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு

ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நாட்டின் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து உரையாற்றி வருகிறார் கார்கில் வெற்றியை நினைவுகூரும் இந்த தருணத்தில் நாளை உரையில் கார்கில் போரின்போது வீரமரணம் அடைந்தவர்களுக்கு அவர் புகழஞ்சவி செலுத்துவார் இந்த நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் மற்றும் தூர்தர்ஷனிலும் ஒலிபரப்பாகும்

தீவிரவாதத்திற்கு நிதி அளிப்பது மற்றும் ஆதரவளிப்பதை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென் ஆப்பிரிக்கா நாடுகளின் வெளியுறவு அமைச்சா்கள் கூட்டம் பிரேசிலில் ரியோடி ஜெனிரோவில் நடைபெற்றது இதில் இந்தியாவின் சார்பில் மத்திய இணை அமைச்சர் திரு வி கே சிங் பங்கேற்றார் அனைத்து வகையிலான தீவிரவாதத்தையும் ஒடுக்க விரிவான முறையில் திட்டங்களை வகுத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்தக் கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது

இந்த நிகழ்ச்சி டெக்சாஸ் இந்திய கூட்டமைப்பால் நடத்தப்படுகிறது

கலாச்சார நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றுவார் பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக நாளை மொசாம்பிக் நாட்டிற்கு செல்கிறார் தமது பயணத்தின் போது அந்நாட்டின் அதிபர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சா் உள்துறை அமைச்சா் ஆகியோரை சந்தித்து திரு ராஜ்நாத் சிங் பேச்சு நடத்த உள்ளாா் அவரது பயணத்தின் போது கடல்சார் பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு தொடர்பாள ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்திகுறிப்பு தெரிவிக்கிறது

இதற்கான ஒலிம்பிக் தீபம் சிங்கப்பூரிலிருந்து நேற்று புதுதில்லி வந்தடைந்தது தீபத்தை சாம்பியன்ஷிப் குழுவின் தலைவர் டாங்டர் அமர்பிரசாத் ரெட்டியிடமிருந்து இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு பெற்றுக் கொண்டார் அப்போது பேசிய அவர் இந்த விளையாட்டுப் போட்டிகளுக்கு மத்திய அரசு முழுஆதரவு அளிக்கும் என்று கூறினார் பீகாரில் வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்களை சரிசெய்யவும் நிவாரணப்பணிகளை மேற்கொள்ளவும் மத்திய அரசிடம் நிதியுதவி கோரப்படும் என்று அந்த மாநிலம் முதலமைச்சா் திரு நிதிஷ்குமார் கூறியுள்ளார்

தென்கொரியாவில் போர் முழக்கத்திற்கு எதிராகவே தங்களது நாடு இரண்டு ஏவுகனை சோதனைகளை நடத்தியதாக வடகொரியா கூறியுள்ளது வடகொரியாவிற்கு ஏற்பட்டுள்ள நேரடி அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ஆயுதபலத்தை அதிகரிக்க கட்டாயம் உள்ளது என்று அந்நாட்டின் அதிபா் திரு கிம் ஜோங் உன் கூறியுள்ளார்